இந்த புயல் அடுத்த ஆறு மணிநேர்த்தில் அதிதீவிர புயலாகமாறி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்றுநள்ளிரவு அதிகாலைவரையைக் கடக்கும் முதல் என்றுசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

இது அடுக்க ஆறு மணிநேர்த்தில் இந்த புயல் அதிதீவிர புயலாகமாறி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேிஅருகில் இன்றுநள்ளிரவு முதல் அதிகாலைவரைகரையைக் கடக்கும் என்றும் அவர் கூறினார்

திருவள்ளுர் காஞ்சிபுரம் உள்ளிட்டமாவட்டங்களில் நேற்றுமுதல் விட்டுவிட்டுகனமழைபெய்துவருகிறது

படிப்படியாகமேலும் அதிகரிக்கப்படும் என்றுபொதுப்பணித்துறைஅதிகாரிகள் இது தெரிவித்தாகஎமதுசெய்தியாளர் கூறுகிறார்

கரையோரத்தைவேடிக்கைபார்க்கபொதுமக்கள் செல்லவேண்டாம் என்றும் ஆற்றின் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் செம்பரம்பாக்கம் நீர்தேக்கத்திலிருந்துஆயிரம் கனஅடிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சென்னையில் வசிக்கும் மக்கள் அச்சம் கொள்ளத் தேயில்லைஎன்றுபொதுப்பணித்துறைஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எச்சரிக்கையைஅடுத்து சென்னைமற்றும் புயல் பகுதிகளில் புறநகர் வைக்கப்பட்டுள்ளவிளம்பரபலகைகள் மற்றும் பதாகைகளைஉடனடியாகஅகற்றுமாறுமாநகராட்சிஉத்தரவிட்டுள்ளது

நிவர் புயல் எச்சரிக்கையை அடுத்துமாமல்லபுத்தைசுற்றியுள்ளமீனவர் குப்பம் பகுதிகளைசெங்கல்பட்டுமாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளா் திருகண்ணன் இன்றுநேரில் ஆய்வு செய்தாா் அம்பாவிதங்கள் ஏற்படாதவாறுதேவையானபாதுகாப்பு முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅவர் கூறியுள்ளார் இந்தபகுதியில் இன்றுகாலைஆய்வு மேற்கொண்டமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாமல்லபுரம் அரசுபொதுமருத்துவமளையில் கூடுதல் படுக்கைவசதிமற்றும் ஜெனரேட்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக் கூறினார் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் மக்களவைமற்றும் சுட்டப்பேரவைதலைவா்கள் மாநாட்டைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றதொடங்கிவைத்தார் இரண்டுநாட்கள் நடைபெறும் இந்தமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைஉரையாற்றுகிறார்

குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு மக்களவைத் தலைவர் திருஷம் பிர்வா குஜராத் மாநிலஆளுநர் திருஆச்சாரியாதேவ்ரத் மற்றும் அம்மாநிலமுதலமைச்சர் திருவிஜய் ரூபானிஉள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் உத்திரபிரதேசமாநிலம் லக்னோபல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டுவிழாவில் பிரதமர் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சி மூலம் பங்கேற்றுசிறப்பு நாணயத்தையும் சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார் பாதுகாப்புத்துறைஅமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் உத்திரபிரதேசமுதலமைச்ச்ர் திருயோகிஆதித்யநாத் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

பிஜேபி யிள் மூத்ததலைவா் திருவிஜயகுமாா் சின்ஹா தேசிய ஜனநாயகக் கூட்டணிசாா்பில் போட்டியிடுகிறார்

பிரதம் திருநரேந்திரமோடி காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திருராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்